வலியுறுத்தியுள்ளார்

பயங்கரவாதத்தை அதன் எல்லா நிலைகளிலும் எதிர்க்க வேண்டும் என்று ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்ததற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவமே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

என்று பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

ரன் இலக்கை வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதத்தை வேரோடு அகற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் பேசிய அவர் இன்றைய சமுதாயத்தை அச்சுறுத்தும் பயங்கரவாததை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றுசேர வேண்டும் என்றார் பயங்கரவாத குழுக்களை ஆதரித்து அதற்கு நிதி வழங்கி ஊக்கமளிப்போர் மீதும் அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கொள்கை ரீதியாக பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் தங்களது நிலையை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பயங்கரவாதத்தை அதன் எல்லா நிலைகளிலும் எதிர்க்க வேண்டும் என்று ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் இன்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

சர்வதேச பயங்கரவாதத்தை எதிர்ப்பதன் அடையாளமாக விரிவான உடன்பாட்டை ஏற்படுத்த அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்ததற்கு பிரதமர் நரேந்திர மோதியின் தலைமைத்துவமே காரணம் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவரும் மத்திய உணவுத் துறை அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார் இந்திய உணவுக் கழகத்தின் செயல்பாடுகள் பற்றி சென்னையில் அவர் இன்று ஆய்வு நடத்தினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு பாஸ்வான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை குறைகூறிய எதிர்க்கட்சிகள் தமிழகம் உள்ளிட்ட தென்மாநிலங்களில் அக்கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கிடைத்தது பற்றி என்ன கூறப்போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார்

தமிழகம் எப்போதுமே சமூக நீதிக்கான தளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அமைச்சர் திரு பாஸ்வான் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீராக பராமரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார்

தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் பல்வேறு மொழிகளின் நாடகத் தொடர்களில் ஆங்கில மொழியாக்கம் இடம்பெறுவதாக வந்த புகாரை அடுத்து அந்தந்த மண்டல மொழிகளில் மொழியாக்கம் இடம்பெற வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இதுதொடர்பாக இன்று வெளியிட்ட செய்திக் குறிப்பில் ஹிந்தி மற்றும் பிராந்திய மொழிகளில் ஒளிபரப்பாகும் தொடர்களில் பெரும்பாலானவற்றுக்கு ஆங்கில மொழியாக்க வாசகங்கள் இடம்பெறுவதாகவும் இதனை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு வலியுறுத்தியுள்ளது தெற்கு ரயில்வே மொழிப் பயன்பாடு தொடர்பான தனது சுற்றறிக்கையில் திருத்தம் செய்துள்ளது நிலைய மேலாளர்கள் கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் பேசும் போது சரியான புரிதலை உறுதி செய்வதற்காக ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் மட்டுமே பேச வேண்டும் என்று முதலில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதாக புகார்கள் எழுந்தன இதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தன இந்நிலையில் இன்று வெளியிடப்பட்டுள்ள புதிய குற்றறிக்கையில் எந்த மொழியின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை

தமிழகத்தில் மீன்பிடித் தடைக்காலம் முடிவடைவதை அடுத்து மீனவர்கள் இன்றிரவு முதல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்கின்றனர்

சென்னை காசிமேடு மீன்பிடித் துறைமுகத்தில் இன்று காலை முதலே மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு தயாராகினர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவர்கள் இன்று மீன்பிடிப்பதற்கான ஆயத்தப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கடந்த ஓராண்டு காலமாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த அவர் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது இறுதிச் சடங்குகள் இன்று மாலை நடைபெறுகிறது திமுக முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சிவ சுப்பிரமணியன் இன்று காலமானார்

அரியலூரில் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார்

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பார்த்திபன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமும் மாநில அரசும் பதில் கூற வேண்டும் என்று உத்தரவிட்டார் மாவட்டச் செய்திகள் உலக ரத்த தானத்தை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணியும் ரத்த தான முகாம்களும் நடைபெற்றன விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற முகாமில் ரத்த தானம் செய்தவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ்களை வழங்கினார் சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ரத்த தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்

தஞ்சாவூரில் ரத்த தான விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தஞ்சை மருத்துவக் கல்லூரி டீன் குமுதாலிங்கராஜ் தொடங்கி வைத்தார்

முன்னதாக டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்துவீச தீர்மானித்தது

பெலாரஸில் நடைபெற்று வரும் ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவும் பெலாரஸூம் தலா ஒருகோல் அடித்து ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது